மனவலிமையை மேம்படுத்துவதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் வானியல் நிகழ்வான கங்கண சூரிய கிரகணம் இன்று நிகழ்ந்தது தமிழகத்தில் பகுதி

மதிப்பிலான புத்தாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளை பரிசீலிக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஆறாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி காணொலி மூலம் இன்று உரையாற்றிய பிரதமா் இக்கலை ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதாக கூறினார்

யோகக் கலை இனம் நிறம் பாலினம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது என்று கூறிய பிரதமா் சீரான மனநிலை உணா்வுகளின் நிலைத்தன்மை ஆகியவற்றை யோகா நமக்கு அளிப்பதாக தெரிவித்தார் யோகாவின் பயன் முன் எப்போதையும் விட தற்போது உலகம் முழுவதும் அதிகமாக உணரப்படுவதாக கூறிய அவர் மக்கள் அனைவரும் குடும்பத்தினருடன் இன்று வீட்டிலேயே இப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மன அமைதியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் யோகப் பயிற்சியை ஒவ்வொருவரும் நாள்தோறும் செய்ய வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார்

மக்களுக்கு யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள நாட்டு குடியரசுத்தலைவர் திரு

யோக பயிற்சி செய்பவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யநாயுடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மத்திய திறன் மேம்பாடு மற்றும் சுயதொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரி கௌஷல் விகாஸ் போஜனா திட்டத்தின்கீழ்

மாஸ்கோவில் வரும் புதன்கிழமை நடைபெறும் ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்கிறார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

நீலகிரி கோவிட் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு அவர்களது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

விருது சுதந்திர தின விழாவின் போது வழங்கப்படும் டாக்டர்

பி